இன்று பொங்கல் மகர சங்கராந்தி உத்தராயண் மற்றும் மாக் பிகு திருநாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர்

வரும் சனிக்கிழமை தொடங்கவுள்ள உலகின் மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி இயக்கத்திற்கு நாடு முழு அளவில் தயாராகி வருகிறது இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்க இருக்கிறார் தடுப்பூசி இயக்கத்திற்கான தடுப்பு மருந்துகளை நாட்டின் அனைத்துப் பகுதிகளுக்கும் விமானம் மூலம் அனுப்பிவைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அஸ்ஸாம் முதல் கோவா வரை கேரளா முதல் ஜம்மு காஷ்மீர் வரை நாட்டின் தொலைதூரப் பகுதிகள் மற்றும் மூலை முடுக்குகளுக்கும் தடுப்பூசிகள் விரைந்து அனுப்பப்பட்டு வருகின்றன

அந்தந்த மாநிலங்களின் சுகாதார ஊழியர் எண்ணிக்கைக்கு ஏற்ற விகிதத்தில் தடுப்பூசிகள் ஒதுக்கீடு செய்யப் பட்டுள்தாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தடுப்பூசி இயக்கத்திற்கான தேசிய முன்னுரிமைப் பட்டியலின் படி தடுப்பூசி முதலில் சுகாதார ஊழியர்கள் மற்றும் கொரோனா முன்களப் பணியாளர்களுக்குப் போடப்படும்

ராம்நாத் கோவிந்த் புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சில குழந்தைகளுக்கு சொட்டுமருந்து புகட்டி போலியோ சொட்டு மருந்து இயக்கத்தைத் தொடக்கிவைப்பார் என்றும் அறிவிக்கப் பட்டுள்ளது கொரோனா மேலாண்மை மற்றும் தடுப்பூசி இயக்கத்தையும் கொரோனா அல்லாத நோயாளிகளுக்கான மருத்துவ சேவைகளையும் ஒன்றுக்கு ஒன்று பாதிக்காத விதத்தில் செயல்படுத்தும் கொள்கையின் அடிப்படையில் இவ்வாறு முடிவு செய்யப் பட்டுள்ளது

நரேந்திர மோடியால் தொடக்கி வைக்கப்பட்ட ஸ்கில் இண்டியா இயக்கம் பிரதமரின் கவுஷல் விகாஸ் திட்டத்தினால் மிகுந்த உத்வேகம் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது

புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கொரோனா தடுப்பூசி இயக்கம் குறித்து இன்று அதிகாரிகளுடன் மெய்நிகர் முறையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்

அஸ்வினி குமார் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பூசி முற்றிலும் இலவசமாகவே செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கான மாநில அரசின் மருத்துவ உதவித் திட்டத்தை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வரும் பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டத்துடன் ஒருங்கிணைக்க துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி ஒப்புதல் அளித்துள்ளார் ஜன் ஆரோக்யா திட்டத்தின் அனுகூலங்களைக் கருத்தில் கொண்டு இரு திட்டங்களையும் இவ்வாறு ஒருங்கிணைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தி இருந்தது

இதற்கென துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் புதுச்சேரி தொழில்நுட்பப் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்கு பொருத்தமான ஒருவரைத் தேர்ந்தெடுக்க துணைநிலை ஆளுனரும் பல்கலைக்கழக வேந்தருமான டாக்டர் கிரண் பேடி தெரிவுக் குழு ஒன்றை அமைத்துள்ளார் டெல்லி ஐஐடி இயக்குனர் டாக்டர் ராம்கோபால் ராவ் தலைமையிலான இக்குழுவில் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர்

நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கொரோனா தடுப்பூசி இயக்கம் குறித்து இன்று அதிகாரிகளுடன் மெய்நிகர் முறையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார்